புதுதில்லி ராஜ்பாத்தில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தேசியக்கொடியை பறக்கவிட்டு முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்

சென்னை காமராஜர் சாலையில் ஆளுநர் திரு

குடியரசு தின விழாவில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி காந்தியடிகள் காவலர் பதக்கங்களை வழங்கினார்

இந்நாளையொட்டி புதுதில்லி ராஜ்பாத்தில் நடைபெற்ற வண்ணமிகு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு

நாட்டின் வலிமையை பரைசாற்றும் விதமாக ராஜ்பாத்தில் முப்படைகளின் பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெற்றது

மத்தியஅரசின் ளுவயசவ ரி ஐனெயைஇ ஐல்சக்தி அபியான் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்த பல்வேறு அமைச்சகங்களின் அலங்கார ஊர்திகளும் இடம் பெற்றிருந்தன முதன்முறையாக மத்திய ரிஸர்வ் பாதுகாப்புப் படையைச் சேர்ந்த பெண் வீராங்கணைகள் இருசக்கர வாகனங்களில் பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தினர்

மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் எதிரி நாட்டு செயற்கைக் கோள்களை தாக்க வல்ல ஏ சாட் ஏவுகணை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது

வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் முப்படை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நரவனே விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீ ப் மார்ஷல் ஆர்

பதெளரியா கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்

பாப்டே உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் முன்னதாக புதுதில்லி இண்டிய கேட் பகுதியில் உள்ள புதிய தேசிய போர் நினைவிடத்தில் பிரதமர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் குடியரசு தினத்தன்று பிரதமர் போர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவது இதுவே முதன்முறையாகும்

இலங்கை பங்களாதேஷ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் மூவர்ண தேசியக்கொடி பறக்க விடப்பட்டது

ருருருரு ஹர்ஷ்வர்தன் இந்தியாவில் கொரோனோ வைரஸ் நோய் தொற்று பாதிப்பு இதுவரை கண்டறியப்படவில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

இதனிடையே சீனாவில் உள்ள இந்தியர்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் வழங்கப்பட்டு வருவதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார்

தஞ்சை தென்னக பன்பாட்டு மையம் சார்பில் அருணாச்சலப்பிரதேசத்தின் ரிக்கம் பதா நடனம் காஷ்மீரின் ரோவு

இவ்விழாவில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை வழங்கினார்

சிறந்த காவல் நிலையங்களுக்கான பரிசு முறையே கோவை திண்டுக்கல் தருமபுரி காவல் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டது வீர தீர செயலுக்கான தமிழக அரசின் அண்ணா பதக்கம் நாகை தீயணைப்புத்துறை ஒட்டுநர் ராஜா உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் வழங்கினார்

முன்னதாக சென்னை ராஜாஜி சாலையிலுள்ள போர் நினைவு சின்னத்தில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்

திருச்சி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் ஆட்சித்தலைவர் திரு

பெரம்பலூரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

சாந்தா திருவாரூரில் ஆட்சித்தலைவர் திரு

மலர்விழி நெல்லையில் ஆட்சித்தலைவர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் உள்ளிட்டோர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் புதிதாக உருவாக்கப்பட்ட தென்காசி மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு

ருருருரு முதலமைச்சர் வாழ்த்து பத்ம விருதுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த வேணு ஸீனிவாஸன் கிருஷ்ணம்மாள் ஜெகன்னாதன் பாம்பே சகோதரிகள் என அழைக்கப்படும் லலிதா சரோஜா காலீ ஷாபீ மெஹபூப் ஷேக் மெஹபூப் சுபானி உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நியாயவிலைக் கடைகளின் கணக்குகளை சமூக தணிக்கைக்கு உட்படுத்துதல் பொதுவினியோகத்திட்ட செயல்பாடுகள் மகாத்மாகாந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டன நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள காந்தி ஆசிரமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஆட்சித் தலைவர் திரு மெஹராஜ் நல்லிப்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்றுவரும் அரசின் வளர்ச்சி திட்டங்களை ஆய்வு செய்தார் ருருருரு அணை திறப்பு திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறக்கப்படுகிறது

ருருருரு இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது